தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள நேரமற்றம் இரவு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அடுத்தஅறிவிப்பு வரும் வரைதொடர்ந்துஅமலில் இருக்கும் என்றுமாநிலஅரசுதெரிவித்துள்ளது

ஏழு சதவீதவாக்குகள் பதிவாகியுள்ளதாகமுதற்கட்டதகவல்கள் தெரிவிக்கின்றன

வித்தியாசத்தில் மும்பை அணிவெற்றிபெற்றது

கோவிட் தொற்றுபரவலைகட்டுப்படுத்தஉதவிடும் வகையில் ராணுவம் மேற்கொண்டுள்ளபல்வேறுநடவடிக்கைகள் குறித்தரானுவதலைமைதளபதிஜெனரல் எம் எம் நரவனேபிரதமரிடம் எடுத்துரைத்தார் நாட்டின் பல்வேறுதற்காலிகமருத்துவமனைகளைஉருவாக்கும் நடிவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறினார் ரானுவம் ஏற்படுத்திவரும் மருத்துவமனைகளில் பொதுமக்களும் சிகிச்சைபெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இறக்குமதிசெய்யப்பட்ட ஆக்ஸிஐன் டாங்கர்களைபல்வேறுமாநிலங்களுக்குஅனுப்புவதஉள்ளிட்ட பல்வேறுபணிகளில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுவருவதாகதிருநரவனேதெரிவித்தார்

மருத்துவமளைவசதிதேவைப்படாதகோவிட் தொற்றுபாதிப்பு உறுதிசெய்யப்பட்டவர்களுக்கும் வீடுகளில் தளிமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்தநெறிமுறைகளைபின்பற்றுமாறுஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அவர்களுக்குசிகிச்சைஅளித்துவரும் மருத்துவரின் உரியஆலோசனையின் பேரில் குடும்பஉறுப்பினர்களிடமிருந்துதனிமைப்படுத்திக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நாட்டில் உள்ளமுக்கியதுறைமுகங்களில் உள்ளமருத்துவமனைகளில் கோவிட் தொற்றுக்குசிகிச்சைஅளிப்பதற்கானநிலைகுறித்தும் பெரியதுறைமுகங்களின் செயல்பாட்டில் உள்ளஒன்பதுமருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைசெயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் நிறுவனங்களின் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்துமருத்துவமனைகளுக்குதேவையானவசதிகளைவிரைவில் ஏற்படுத்தமாறுஅவர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார்

வெளியிட்டுள்ளஅறிக்கையில் லேசானதுமுதல் அந்தஅமைச்சகம் மிதமானதுவரையிலானதொற்றுபாதிக்கப்பட்டநோயாளிகளுக்கு இந்தமருந்தைபயன்படுத்தலாம் என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் ஒருபகுதியாக ரயில்கள் மூலம் ஆக்ஸிஜன் வினியோகிக்கும் பணிகள் ஹரியானாமற்றும் தெலுங்கானாமாநிலங்களுக்கும் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளது

கருவுற்றதாய்மார்களுக்குஅவசரமருத்துவஉதவிவழங்கிடும் வகையில் வாட்ஸ் அப் உதவிஎண்ணைதேசியமகளிர் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது

தமிழகத்தில் தற்போதுநடைமுறையில் உள்ள இரவு நேரஊடரங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரைதொடர்ந்துஅமலில் இருக்கும் என்றுமாநிலஅரசுதெரிவித்துள்ளது இது தொடர்பாக கட்டுப்பாடுகளுடன் கூடிய தளர்வுகளைமாநிலதலைமைசெயலாளர் திருராஜீவ் ரஞ்சன் இன்றுஅறிவித்துள்ளார் ஊரடங்குஅமலில் உள்ளகாலத்தில் அத்தியாவசியசேவைகள் ஆம்புலன்ஸ் மருந்தகங்கள் பெட்ரோல் பங்குகள் ஆகியவைசெயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது மருத்துவஅவசரம்காரணமாக விமானமற்றும் ரயில் நிலையம் செல்வதற்குடாக்சிகள் மற்றும் தளியார் வாகனங்களுக்கும் அனுமதிவழங்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பநிறுவனங்களில் இரவு நேரபணிக்குஅனுமதி இல்ளல இருப்பினும் ஞாயிற்றுக் கிழமைதளர்வுகள் எதுவுமின்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது

காய்கறி மளிகைஉள்ளிட்டஅனைத்துகடைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்பட்டிருக்கும்

அனைத்துநாட்களிலும் மின்னணுமற்றும் அச்சுஊடகங்கள் செயல்படுவதற்குதடையில்லை தொலைத்தொடர்பு மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசியபணிகளுக்கும் அனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது கோவில்களில் பூஜை மற்றும் இதரவழிபாடுகளைபக்தர்கள் அனுமதி இன்றிகோவில் பணியாளர்கள் மேற்கொள்ளவாம் திரையரங்குகள் மதுக்கூடங்கள் அரங்குகள் சலுன்கள் செயல்படஅனுமதி இல்லை கோவிட் பாதுகாப்பு வழிகாட்டு மூலம் தொழிற்சாலைகள் இயங்கஅனுமதிக்கப்பட்டுள்ளது

வழிகாட்டுநெறிமுறைகளைப்பிடிக்கதவறுபவர்கள் மீதுபேரிடர் மேலாண்மைசட்டத்தின்கீழ் ப்படுக்கை படுக்கப்படும் என்றும் மாநிலதலைமையலர் திருராஜீவ் ரஞ்சன் தமதுஉத்தரவில் தெரிவித்துள்ளார்

வாக்குஎண்ணும் அலுவர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் எனஅனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்